தமிழகத்தில் யாருக்கும் கொரோனாவைரஸ் பாதிப்பு இல்லைஎன்றுமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ஆம் தேதிவரைஒத்திவைக்கப்பட்டது

விமானநிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்துவரும் பயணிகளுக்குசிறப்பு பரிசோதனைமேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅவர் கூறியுள்ளார்

இதுபோன்றகூட்டங்களுக்குஏற்பாடுசெய்பவர்கள் தகுந்தசுகாதாரபாதுகாப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்வதுகுறித்துஅரசுஉறுதிசெய்யவேண்டுமென்றும் அமைச்சகம் கூறியுள்ளது இதனிடையேதமிழ்நாட்டில் யாருக்கும் கொரோனாவைரஸ் தொற்றுஏற்படவில்லைஎன்றுமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் அரசுமற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனாவைரஸ் சிகிச்சைக்குதனிவாா்டுகள் அமைக்குமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினாா் வைரஸ் தொற்றுகுறித்துயாரும் அச்சமடையதேவையில்லைஎன்றும் சளிஅவ்லது இருமல் ஏற்பட்டால் உடனடியாகமருத்துவரைஅணுகுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்

கொரோனாவைரஸ் தொற்றைகட்டுப்படுத்துவதுகுறித்துமத்தியசுகாதாரஅமைச்சகம் தேசியஅளவிலானபயிலரங்கிற்குஏற்பாடுசெய்துள்ளது புதுதில்லியில் நடைபெறும் இந்தபயிரங்கில் அனைத்துமாநிலங்களையும் சேர்ந்தபிரதிநிதிகள் கலந்துகொள்கின்றனர்

சிகிச்சைமுறை தனிநபர் சுகாதாரபாதுகாப்பு உயிரிமருத்துவநிா்வாகம் கவனிப்பு நோய்த்தொற்றுபரவாமல் தடுப்பதற்குவிழிப்புணா்வு மற்றும் பாதுகாப்பு ப்புக்குழல் ஆலோசனைகளைஉள்ளூர் மக்களுக்குவழங்குதல் போன்றவற்றில் சிறப்பு பயிற்சிஅளிக்கப்படும் இந்தவகையிலானபயிலரங்குகளைமாவட்டஅளவிலும் நடத்தவேண்டுமென்றுககாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் வலியுறுத்தியுள்ளார் கொரோனாவைரஸ் பரவுவதற்கும் வானிலைக்கும் தொடர்பில்லைஎன்று இந்தியமருத்துவக் கழகத்தின் தலைமை இயக்குநர் திருபல்ராம் பார்கவாதெரிவித்துள்ளார்

காய்ச்சல் சளிஏற்பட்டால் உடனடியாகமருத்துவரைஅனுகுமாறுஅவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்றுகாலைஅவைகூடியதும் அவைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு மகளிர் தினவாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொண்டார்

சமூக பொருளாதார கலாச்சாரமற்றும் அரசியல் துறைகளில் மகளிரின் சாதனைஅளப்பறியதுஎன்றுஅவர் தெரிவித்தர் சமத்துவமானவளர்ச்சியைஉறுதிசெய்வதற்குஅனைவரும் ஒத்துழைக்கவேண்டுமென்றுதிருவெங்கையாநாயுடு கேட்டுக் கொண்டார் மக்களவையிலும் தில்லிவன்முறைசம்பவம் தொடர்பாகளதிர்க்கட்சிஉறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர்

மாநிலங்களவைக்கானதேர்தல் அறிவிக்கை இன்றுவெளியிடப்பட்டுள்ளது

மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக ஏழு உறுப்பினர் பதவிகளுக்கும் தமிழ்நாட்டில் ஆறு இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது

இனி பல்வேறுதுறைகளில் சாதனைபடைத்தமகளிா் குறித்தசெய்திகள்

ஒருமாதகாலத்திற்கு இந்தகட்டுப்பாடுவிதிக்கப்பட்டுள்ளதாகஅரசுகூறியுள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதிவரை இந்தநெறிமுறைஅமல்படுத்தப்படும் என்றுமத்தியநிதிஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதனிடையேநேற்றுசின்வ் வங்கிவெளியிட்டுள்ளஅறிக்கையில் யெஸ் பாங்கின் நிதிநிலைமைமிகவும் மோசமடைந்திருப்பதாககூறியுள்ளது

தமதுராஜிநாமாகடிதத்தைமுதலமைச்சள் திருகமல்நாத்துக்கும் பேரவைத் தலைவர் திருபிரஜாபதிக்கும் அனுப்பியுள்ளார் தமதுதொகுதிநிராகரிக்கப்பட்டுவருவதாகவும் இதனால் பதவியைராஜிநாமாசெய்வதாகவும் அவர் அந்தகடிதத்தில் கூறியுள்ளார் இதனிடையேதிருஹர்தீப்சிங் தங் யிடமிருந்துராஜிநாமாகடிதம் ஏதம் தமக்குவரவில்லைஎன்றுமுதலமைச்சா் திருகமல்நாத் கூறியுள்ளார்